புதிய வேளாண் சட்டங்களின் மூலம் நாட்டில் விவசாயம் புத்துயிர் பெரும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

சமூக அதிகாரமளிப்பிற்கு ஆக்கப்பூர்வமான செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த உச்சிமாநாட்டை பிரதமர் திரு

தமிழகம் நெல் கொள்முதல் செய்வதில் சாதனை படைத்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் தெரிவித்துள்ளார்

பில் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் சாம்பயின் பட்டம் வென்றுள்ளார் பிரகாஷ் ஜவ்டேகர் மத்தியஅரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களின் மூலம் நாட்டில் விவசாயம் புத்துயிர் பெரும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

விவசாய பொருட்கள் நாட்டில் எந்த பகுதியிலும் விந்பனை செய்வதற்கான சுதந்திரம் அளிக்கப்படும் அதேவேளையில் குறைந்தபட்ச அஆதாரவிலை முறை கைவிடப்படாது என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெளிவுபடுத்தினார்

நரேந்திரமோடி சமூக அதிகாரமளிப்பிற்கு ஆக்கப்பூர்வமான செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த உச்சிமாநாட்டை காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் நிதிஆயோக் மற்றும் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் சுகாதார பாதுகாப்பு வேளாண்மை கல்வி உள்ளிட்ட துறைகளில் சமூக மாற்றம் மற்றும் அதிகாரமளித்தல் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளது ஐந்து நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர்

விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் பலன் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்

நரவனே மற்றும் வெளியுறவு செயலர் திரு

தேர்வர்கள் உடல் வெப்ப பரிசோதனை அடையாள அட்டை சரிபார்ப்பு உள்ளிட்ட சோதனைகளுக்குப்பின்னர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர்

மத்திய மாநில அரசு அலுவலக கட்டிடங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது விமான விபத்து கேரள மாநிலம் கொச்சி தோப்பும்படியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படை பயிற்சி விமானம் இன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர் இவ்விபத்து குறித்து கடற்படை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இந்த ஆய்வின்போது மாநில கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் பி நாயர் ஆகியோர் உடனிருந்தனர்

மூக்கையா தேவருக்கு சிலை நிறுவப்பட உள்ள இடத்தை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு செய்தார் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு துணை முதலமைச்சரும் வருவாய்துறை அமைச்சர் திரு

பி உதயகுமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்நாளையொட்டி சென்னிமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர்

இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் ஆட்சித்தலைவர் திருமதி மலர்விழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

சாந்தா தெரிவித்துள்ளார்

இன்று சர்வதேச உயிரியல் பூங்கா விலங்கு காப்பாளர் தின கொண்டாட்டமும் நாளை புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் புலிகள் தடய அறிவியல் தலைப்பிலான இணையவழி பயிலரங்கமும் நடைபெறுகின்றன

தொடர்ந்து ராவுத்தன்பட்டி சந்தன ஏரி கரையோரங்களில் ஒரு லட்சம் பனை விதைகள் நடும் நிகழ்வினை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் பொதுமக்கள் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலை கரையோரங்களில் மரக்கன்றுகளை விதைத்து சுற்றுச்சூழலை பேணிப்பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

பில் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் சாம்பயின் பட்டம் வென்றுள்ளார்

டென்னிஸ் பாரிஸில் நடைபெறும் ்பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இன்று ஸ்பெயினின் ர

பேல் நடால் அமெரிக்காவின் கோர்டாவையும் ஆஸ்ட்ரியாவின் டோம்னிக் தீம் ட்

மகளிர் ஒற்றையர் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் ருமேனியாவின் ஸைமனோ ஹேலப் போலந்தின் ஐகா ஸ்வியாடெக்கையும் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா ஃபிரான்ஸின் கரோலின் கார்ஸியாவையும் எதிர்கொள்கின்றனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது